நாடாளுமன்றத்தில் அரசுக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத் தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்க வேண்டும் என திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் கோரியுள்ளார் காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் கூறியதை மத்திய அரசு தெளிவாகச் செய்து வருவதாக தமிழ்நாடு பிஜேபி திருமதி

புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று வேல்ராம்பெட் ஏரிக்கு வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு படகு சவாரியை தொடக்கி வைத்தார் மத்தியில் உள்ள தேசயி ஜனநாயக கூட்டணி அரசு சீர்திருத்தங்கள் நல்லாட்சி நிர்வாகம் மற்றும் புதுமையாக்கம் மூலமாக வேளாண் துறை மற்றும் விவசாயிகளின் நலனை மேம்படுத்த பாடுபட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் கூறியுள்ளார்

மோடி அரக தன் புதிய செயல்பாட்டுப் பாணி மூலம் நவீன சாகுபடி தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து விவசாயிகள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

நாட்டின் பல்வேறு பகுதிகளில் யுகாதி சைத்ர சுக்லாதி குடி படவா நவரே சேத்தி சந்த் உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் இன்று புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது புத்தாண்டை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியாவின் தனிச்சிறப்பை புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உணர்த்துவதாக குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் கூட்டு கலாச்சாரத்திற்கும் வளமான பாரம்பரியத்திற்கும் இக்கொண்டாட்டங்களே சான்று என்று குடியரசுத் துணை தலைவர் கூறியுள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது செய்தியில் கூறியுள்ளார் ஒரிசா மாநிலம் பூரியில் உள்ள தேசிய சமஸ்கிருத கழகத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தொடக்கி வைத்தார் அடிப்படையாக திகழும் சமஸ்கிருதம் ஆன்மீக மொழி மட்டுமே அல்ல என்றும் விஞ்ஞானம் தத்துவம் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சமஸ்கிருதத்தில் அடங்கும் என்றும் அவர் கூறினார்

பின்னர் பூரி ஜகன்னாதர் ஆலயத்தில் வழிபாடு செய்த அவர் புகழ்பெற்ற ஜகன்னாதர் நவகளேபர விழா பற்றிய நினைவு தபால் தலை ஒன்றையும் வெளியிட்டார் இன்று புவனேஷ்வர் ஐடி உயர்கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்றார்

ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க உடனடி நடவடிக்கை உள்ளிட்ட நாடாளமன்றத்தில் எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தும் கோரிக்கைகளை என்றும் அரசுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து ஈடுபடும் என்றும் கருதப்படுகிறது

காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் அஇஅதிமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் அரசுக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத் தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டும் என திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் கோரியுள்ளார் சென்னையில் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் காவிரி பிரச்சனையில் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு தமிழகத்திற்கு துரோகம் இழைத்து வரும் நிலையில் தெலுங்கு தேசம் கட்சியின் நம்பிக்கை இல்லாத் தீர்மானம் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான சிறந்த வாய்ப்பாகவே அமைந்திருப்பதாக கூறினார் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தெலுங்கு தேசம் கட்சி விலகியதை மாநில சுயாட்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு வரும் திமுக வரவேற்பதாகவும் மக்களவையில் திமுக இடம் பெற்றிருந்தால் நம்பிக்கை இல்லாத் தீர்மானத்திற்கு உடனடியாக ஆதரவு அறிவித்திருக்கும் என்றும் திரு

விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு

திருமாவளவன் சிபிஎம் மாநிலச் செயலர் திரு பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்களும் நம்பிக்கை இல்லாத் தீர்மானத்தை தமிழக எம்பிக்கள் ஆதரிக்க வேண்டும் என கோரியுள்ளனர் காவிரி வேளாண்மை வாரியம் அமைப்பது பற்றிய பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் கூறியதை மத்திய அரசு தெளிவான முறையில் செய்து கொண்டிருப்பதாக தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தராஜன் கூறியுள்ளார் இன்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி மேலாண்மை வாரியம் நிச்சயம் அமைக்கப்படும் என்றும் வாரியத்தை அமைக்க தமிழ்நாடு பிஜேபி தொடர்ந்து வலியுறுத்தும் என்றும் கூறினார் காவிரி பிரச்சனையை வைத்து அரசியல் செய்யப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று வேல்ராம்பெட் ஏரிக்கு வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு படகு சவாரியை துவக்கி வைத்தார் வேல்ராம்பெட் ஏரி சுற்றுலா மையமாக புதுப்பிக்கப்பட்டு படகு சவாரியும் தொடக்கப்பட்டு இருப்பது நல்லாட்சியின் சின்னமாகவும் கூட்டு முயற்சியின் பலன்களுக்கு அடையாளமாகவும் திகழ்வதாக ராஜ்நிவாஸ் செய்தி குறிப்பு ஒன்று தெரிவித்துள்ளது இம் முயற்சிகளில் அரசு துறைகள் மற்றும் மக்களை ஒருங்கிணைப்பதில் ராஜ்நிவாஸ் முக்கிய பங்காற்றியதாகவும் இதனால் வேல்ராம் பகுதி மற்றும் உள்ளுர் மக்களுக்கு பெருத்த நன்மை ஏற்படும் என்றும் ராஜ்நிவாஸ் கூறியுள்ளது

கூடுதல் படகுகளும் திண்பண்டங்களுக்கான கடை பொது கழிப்பிடம் உள்ளிட்ட வசதிகளும் இப்பகுதியில் செய்து கொடுக்கப்படும் என சுற்றுலா வளர்ச்சி கழகம் தெரிவித்துள்ளது இது அல்லாது ஏரியில் மீன் பிடிக்கும் உரிமை வழங்கப்பெற்றுள்ள குத்ததைதாரரும் சுற்றுலாப் பயணிகளுக்கு பொழுதுபோக்கு மீன்பிடி சாதனங்களை வழங்க முன் வந்துள்ளதாக ராஜ்நிவாஸ் செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது துணைநிலை ஆளுநர் ராஜ்நிவாசில் இருந்து வேல்ராம்பெட் ஏரிக்கு மிதிவண்டியில் சென்ற போது முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் அபூர்வா குப்தா துணைநிலை ஆளுநரின் தனிச் செயலர் திரு

ஸ்ரீதரன் உள்ளிட்ட அதிகாரிகளும் உடன் சென்றனர்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்சட்டிபாளையத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார் புதிய பாடத்திட்டம் குறித்து பெற்றோர்களும் கல்வியாளர்களும் அச்சப்படத் தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்

மதுரை மற்றும் கோவை மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள மேலும் நால்வரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது

ரயில்வே அதிகாரிகள் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து சென்று நிலைமைகளை சேர்படுத்தினர் இந்த விபத்து காரணமாக சென்னையில் இருந்து புறப்பட்டு இதே பிரிவில் செல்லும் பல்வேறு ரயில்களின் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது

மீட்டரும் மழை பதிவாகி உள்ளது

பாகிஸ்தானிய துருப்புக்களின் குண்டு வீச்சிற்கு தக்க பதிலடி தரப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது

ஆயுஷ் அமைச்சகத்துடன் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் செய்தி ஒலிப்பரப்பு அமைச்சகம் மற்றும் மாநில ஒருங்கிணைந்து செயல்பட்டதன் காரணமாகவே கண்காணிப்பு அரசுகளும் முயற்சிகளில் இந்த அளவு வெற்றி கிடைத்திருப்பதாக நிலைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பல்வேறு சீர்திருத்தங்கள் மற்றும் புதுமைகள் மூலம் வேளாண்துறையை மேம்படுத்த அரசு பாடுபட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு ராதாமோகன் சிங் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் அரசுக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத் தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்க வேண்டும் என திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் கோரியுள்ளார் காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் கூறியதை மத்திய அரசு தெளிவாகச் செய்து வருவதாக தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தராஜன் கூறியுள்ளார்